நரேந்திர மோடிஇன்று உரையாற்றுகிறார்

அரசு பணியாளர்களுக்கான ஒருங்கிணைந்த இணையதள பயிற்சி திட்டத்தை மத்திய அரசு தொடங்கி உள்ளது

ஒய்வு பெறவுள்ளதாக அந்நாட்டு அதிபர் திரு டிரம்ப் அறிவித்துள்ளார் இனி விரிவான செய்திகள் பிரதமர் திரு நரேந்திர மோடி பல்வேறு நிகழ்ச்சிகளில் கலந்தகொள்ள இன்று குஜராத் செல்கிறார் நர்மதை மாவட்டத்தில் ஒற்றுமைக்கான சர்தார் வல்லவாய் பட்டேல் சிலைக்கு அருகே நடைபெற்று வரும் காவல்துறை தலைவர்கள் மாநாட்டில் பிரதமர் உரையாற்றுகிறாா் இந்த மாநாட்டை உள்துறை அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் நேற்று தொடங்கி வைத்தாா் இந்த மாநாட்டில் எல்லை தாண்டிய பயங்கரவாதம் உள்நாட்டு பாதுகாப்பு உள்ளிட்டவை குறித்து ஆலோசிக்கப்படுகிறது ஜம்மு கஷ்மீரில் இளைஞர்களை தீவிரவாதத்தில் இளைக்க மேற்கொள்ளப்படும் முயற்சிகளை முறியடிப்பது குறித்தும் இந்த கூட்டத்தில் விவாதிக்கப்படுகிறது நாளை காந்தி நகரில் நடைபெறும் நிகழ்ச்சியில் பிஜேபி மகளிர் உறுப்பினர்களிடையே பிரதமர் உரையாற்றுகிறார் ஒருங்கிணைந்த அரசு பணியாளர்களுக்கான இணையதள பயிற்சி திட்டத்தை மத்திய தனிநபர் மற்றும் பொது மக்கள் குறைதீர்துறை அமைச்சர் திரு ஜிதேந்திர சிங் புதுதில்லியில் நேற்று தொடங்கி வைத்தார் மத்திய பணியாளர் பயிற்சி துறையால் உருவாக்கப்பட்டுள்ள இந்த திட்டத்தின் மூலம் அரசு துறை அதிகாரிகளுக்கு மின்னணு முறையில் ஒருங்கிணைந்த இணையதள பயிற்சிகளை வழங்க முடியும் பெங்களருவிலுள்ள சுட்ட பல்கலைக்கழகத்தால் உருவாக்கப்பட்ட முன்னோடி நிர்வாக சுட்ட பயிற்சி திட்டத்தையும் அமைச்சர் நேற்று தொடங்கி வைத்தார் இதேபோல் உச்சநீதிமன்ற மற்றும் உயர்நீதிமன்றங்களின் தீர்ப்புகள் குறித்த தகவல் அறியும் உரிமை இணையதள வசதியையைம் அமைச்சர் தொடங்கி வைத்தாா் இணையதள வணிகத்திற்கு ஊக்கம் அளிக்கும் வகையில் மின்னனு வர்த்தக கொள்கை வகுக்கப்பட்டு வருவதாக மத்திய அரசு தெரிவித்துள்ளது நேற்று புதுதில்லியில் செய்தியாளர்களிடம் இதனை தெரிவித்த தொழில் கொள்கை மற்றும் மேம்பாட்டு துறையின் செயலர் திரு ரமேஷ் அபிஷேக் இதற்கென குழு ஒன்று அமைக்கப்பட்டிருப்பதாக தெரிவித்தார் சும்பந்தப்பட்ட அனைத்து தரப்பினருடன் ஆலோசனை நடத்திய பிறகு இந்த கொள்கை வகுக்கப்படும் என்று அவர் கூறினார் சரக்கு மற்றும் சேவை வரி விதிப்பின்கீழ் சீரான கட்டணம் வகுலிக்கப்படவேண்டும் என்ற காங்கிரஸ் தலைவர் திரு ராகுல்காந்தியின் கருத்து தவறானது என மத்திய நிதியமைச்சர் திரு அருண்ஜேட்லி கூறியிள்ளார் இணையதளத்தில் இந்த கருத்தை பதிவு செய்துள்ள அவர் சொகுசு கார் மற்றும் ஏழை மக்கள் பயன்படுத்தும் பொருட்களுக்கும் ஒரே மாதிரியான கட்டணத்தை வகுலிக்க முடியுமா என்று கேள்வி எழுப்பி உள்ளார்

மேற்கு வங்கத்தில் சீட்பன்ட் மோசடி குற்றாச்சாட்டுகள் அடிப்படையில் மூத்த பத்திரிகையாளர் திரு சுமன் சத்தோ பாத்தையாவை சிபிஐ கைது செய்துள்ளது தனியார் நிறுவனத்தால் வாடிக்கையாளர்களிடமிருந்து வசூல் செய்யப்பட்ட சீட்டு தொகை திரு சத்தோ பாத்தையாகணக்குகளில் வரவு வைக்கப்பட்டதாக குற்றச்சாட்டு எழுந்துள்ளது இது தொடர்பாக கொல்கத்தா சிபிஐ அலுவலகத்தில் ஆஜராகி விளக்கமளித்த அவர் பின்பு கைது செய்யப்பட்டார் இன்று சிபிஐ சிறப்பு நீதிமன்றத்தில் அவர் ஆஜர்படுத்தப்படவுள்ளார் கோவாவில் முதலமைச்சர் திரு மனோகர் பாரிக்கர் தலைமையில் அமைச்சரவை கூட்டம் பனாஜியில் நேற்று நடைபெற்றது திரு பாரிக்கரின் இல்லத்தில் நடைபெற்ற இக்கூட்டத்தில் அம்மாநில அமைச்சர்கள் அனைவரும் கலந்துகொண்டனர் சுமார் இரண்டு மணி நேரம் இக்கூட்டம் நடைபெற்றது உட்கட்டமைப்பு மேம்பாடு கரங்கத்துறையை மேம்படுத்துதல் உள்ளிட்ட பல்வேறு விவகாரங்கள் குறித்து இக்கூட்டத்தில் ஆலோசிக்கப்பட்டதாக அம்மாநில நகர்ப்புற மேம்பாட்டுத்துறை அமைச்சர் திரு விஜய் சர்தேசாய் கூறினார் குடியரசு தலைவர் திரு ராம்நாத் கோவிந்த்இன்று தெலங்கானா மாநிலம் ஐதராபாத் செல்கிறார் அங்குள்ள குடியரசு தலைவர் மாளிகையில் நான்கு நாள் தங்க உள்ள அவர் கரீம் நகரிலுள்ள பிரதிமா மருத்துவ அறிவியல் கழகத்தில் நாளை நடைபெறும் நிகழ்ச்சியில் பங்கேற்கிறார் அக்கழகத்தில் புதிதாகஅமைக்கப்பட்டுள்ள ரத்த சோகை மற்றும் ரத்த நோய்கள் ஆய்வு மையத்தை அவர் தொடங்கி வைக்கிறார் வரும் ஞாயிற்றுக்கிழமை தெலங்கானா மாநில அமைச்சர்கள் மூத்த அதிகாரிகள் மற்றும் பல்துறை வல்லுநர்களுக்கு குடியரசு தலைவர் விருந்தளிக்கிறார் காவிரி மேலாண்மை ஆணையத்தின் ஒப்புதல் இன்றி மேகதாது அணை திட்டத்தை செயல்படுத்த இயலாது என்று மத்திய அரசு தெளிவுப்படுத்தி உள்ளது நேற்று மக்களவையில் கேள்வி நேரத்தின்போது நீர்வளத்துறை இணையமைச்சர் திரு அர்ஜன்ராம் மேக்வால் இதனை தெரிவித்தார் இந்த திட்டம் தொடர்பான விரிவான திட்ட அறிக்கை தயாரிக்க கொள்கை அளவில் கர்நாடக அரசிற்கு ஒப்புதல் அளிக்கப்பட்டுள்ளதாகவும் அவர் கூறினார் இந்த விரிவாள திட்ட அறிக்கை பரிசீலிப்பதற்கு காவிரி மேலாண்மை ஆணையத்தின் ஒப்புதல் அவசியம் என்றும் அமைச்சர் திட்டவட்டமாக தெரிவித்தார் இந்தியா சீனா இடையே கலாச்சார ஒத்துழைப்புக்கான முதலாவது கூட்டம் இருநாடுகளின் வெளியுறவுத்துறை அமைச்சர்கள் தலைமையில் இன்று புதுதில்லியில் நடைபெறவுள்ளது சீனாவில் சுக்கோ மாநாட்டிற்கு இடையே பிரதமர் திரு நரேந்திர மோடி சீன அதிபர் ஜி ஜின்பிங் இடையே நடைபெற்ற ஆலோசனையின் போது மனித கலாச்சார ஒத்துழைப்பு குறித்து எடுக்கப்பட்ட முடிவுகளை செயல்படுத்துவது தொடர்பாக இக்கூட்டத்தில் ஆலோசிக்கப்படுகிறது கலாச்சாரம் சுற்றுவா கலை மருத்துவம் கல்வி மற்றும் விளையாட்டு ஆகிய துறைகளில் இருதாப்பிலும் பரஸ்பரம் மனித வள பயிற்சிகளை வழங்குவது தொடர்பாக இந்தியா சீனா இடையே மேற்கொள்ளப்பட்ட ஒப்பந்தத்தத்தை செயல்படுத்துவது தொடா்பாக இதில் ஆலோசிக்கப்படுகிறது இந்த கூட்டத்தில் பங்கேற்பதற்காக சீன வெளியுறவுத்துறை அமைச்சர் நேற்றிரவு புதுதில்லி வந்து சேர்ந்தார்

அரிய வகை ஆசிய சிங்கங்கள் மற்றும் அதன் வாழ்விடங்கள் இந்த திட்டத்தின் மூலம் பாதுகாக்கப்படும் என்றும் அவர் தெரிவித்தாா் அமெரிக்கா பாதுகாப்புத்துறை அமைச்சர் திரு ஜிம் மேட்டஸ் அடுத்த ஆண்டு பிப்ரவரி மாதம் ஒய்வு பெறவுள்ளதாக அந்நாட்டு அதிபர் திரு டொனாவ்ட் டிரம்ப் அறிவித்துள்ளார் டுவிட்டரில் இது தொடர்பாக பதிவிட்டுள்ள அவர் அமெரிக்காவில் பாதுகாப்பு துறையில் திரு மேட்டீஸ் சிறப்பான பங்களிப்பை வழங்கியதாக தெரிவித்துள்ளாா் சிரியாவிலிருந்து அமெரிக்க படைகள் திரும்ப பெறப்படும் என்று அமெரிக்க அதிபர் திரு டெனால்டு டிரம்ப் அண்மையில் அறிவித்திருந்தார் அமெரிக்கா அதிபருடனான கருத்து வேறுபாடுகள் காரணமாக பதவி விலகுவதாக திரு மேட்டீஸ் தனது பதவி விலகல் கடிதத்தில் தெரிவித்துள்ளார் அமெரிக்கா தாலிபான்கள் இடையேயான பேச்சுவார்த்தை அபுதாபியில் நேற்று தொடங்கியது ஆப்கானிஸ்தானில் அமைதியை ஏற்படுத்தும் முயற்சியாக நடைபெறும் இந்த பேச்சுவார்த்தையில் சவுதி அரேபியா மற்றம் பாகிஸ்தான் நாடுகள் பங்கேற்றுள்ளன இந்த பேச்சுவார்த்தையில் இறுதிகட்டமாக மீண்டும் ஒரு குற்று பேச்சுக்கள் நடைபெறும் என்று ஐக்கிய அரபு எமிரேட்ஸ் அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர்

இதன் மூலம் இருநாட்டு கடலோர பாதுகாப்பு படையினரும் இணைந்து பயிற்சிகளை மேற்கொள்ளகின்றனர் முற்றிலும் இந்தியாவில் தயாரிக்கப்பட்ட விக்ரம் கப்பலை ஐக்கிய அரபு எமிரேட்ஸ் க்கான இந்திய தூதர் திரு அகமது ஜாவத் அந்நாட்டின் அரசு குடும்பத்தினர் மற்றும் அங்குள்ள இந்திய சமூகத்தினர் பார்வையிட்டு வருகின்றனர் அமெரிக்காவிற்காக இந்திய தூதராக இந்திய வெளியுறவு சேவையின் முத்த அதிகாரி திரு ஹர்ஸ்வர்தன் சிரிங்ளா நியமிக்கப்பட்டுள்ளாார்

தற்போது இந்திய கலாச்சார உறவுகள் ஆணையத்தில் தலைமை இயக்குநராக உள்ள திரு ரவி கங்குலி தாஸ் பங்களாதேஷிற்கான இந்திய தூதராக நியமிக்கப்பட்டுள்ளார் மாலத்தீவுகள் உடனாள நல்லுறவை இந்தியா மேம்படுத்தி வருவதற்கு அமெரிக்கா வரவேற்பு தெரிவித்துள்ளது

இதற்கு தெற்கு மற்றும் மத்திய ஆசியாவிற்கான அமெரிக்க துணை செயலாளர் டேவிட் ரென்ஸ் வரவேற்பு தெரிவித்துள்ளார்

நேற்று சென்னையில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் எஞ்சியுள்ள கிராமங்களுக்கு விரைவில் மின்சாரம் வழங்கப்படும் என்று தெரிவித்தார்

உலக ஸ்னூக்கர் சாம்பியன் போட்டியின் இந்தியாவின் சவுரவ் கோதாரி காலிறதிக்கு முந்தைய கற்றுக்கு முன்னேறி உள்ளார் எகிப்தில் நடைபெற்றுவரும் இப்போட்டியில் நேற்று நடைபெற்ற ஏழு ஆட்டங்களில் மூன்றில் அவர் வெற்றி பெற்றார் டெஸ்க் கிரிக்கெட் போட்டிகளுக்கான தரவரிசை பட்டியலின் பேட்ஸ்மேன் பிரிவில் இந்தியாவின் விராட் கோஹ்லி தொடர்ந்து முதலிடத்தில் நீடிக்கிறார்